சிக்கிம் அருணாசலபிரதேச சுட்டப்பேரவைத் தேர்தல்களில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிப்பது குறித்த முடிவில் சீனா பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது

ஹோலிப் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது

சாதனை படைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச சட்டபேரவைத் தேர்தல்களில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

பிஜேபி சிக்கிம் மாநில தேர்தலுக்கு வெளியிடும் முதல் பட்டியல் இதுவாகும்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் எல்லைகோட்டு பகுதியில் அமைந்துள்ள கந்தர்பணி வனப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி குண்டு வீச்சு மற்றும் துப்பாக்கி குட்டில் இன்று ஈடுபட்ட போது ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணமடைந்தார் சிறிய வகை பீரங்கிகள் மற்றும் லகுரக இயந்திரத் துப்பாக்கிகளை கொண்டு பல்லன்வாவா ஜோவான் பகுதிகளில் இந்திய எல்லைகளை நோக்கி முன்னேறி பாகிஸ்தான் படையினர் தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்புதுறையினர் தெரிவித்தனர் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் படையினருக்கு இந்திய தரப்பிலிருந்து தக்கபதிலடி கொடுக்கப்பட்டதாக அவர்கள் கூறினர் அப்போது துரதிஸ்டவசமாக இந்திய வீரர் உயிரிழக்க நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் கூறினர் இதே பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதலின் போதும் ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்தார்

பாரமுல்லாவில் கந்தரா்கண்டி என்ற பகுதியில் மோசமான வாளிலை மற்றும் போதிய வெளிச்சமின்மை காரணமாக தேடும் பணி நேற்றிரவு நிறுத்தப்பட்டதாகவும இன்று காலை முதல் தீவிரவாதிகளை தேடும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினா் தெரிவித்தனா் அப்போது பணியில் இருந்த பாதுகாப்பு படையின் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்த முற்பட்டதாகவும் அவர் கூறினர் வார்போரா பகுதியில் தேடுதல் பணியின் போது காவல்துறை அதிகாரியும் மற்றொரு காவலரும் காயமடைந்துள்ளனர் ஜம்மு கஷ்மீர் காவல்துறையும் மத்தீய ரிசர்வ் படையினரும் இணைந்து இப்பணியை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கூறினர்

பயங்கரவாத குழுக்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை சா்வதேச சமுதாயத்துடன் இணைந்து வலியுறுத்த வேண்டிய பொறுப்பு சீனாவுக்கும் உண்டு என அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் தனது மண்ணில் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதற்கு சீனா ஆதரவு அளிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் ஜெய் ஷே முகமது பயங்கரவாத குழுவின் தலைவன் மசூத் அசாரை ச்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்ப்பதற்கு ஐநா பாதுகாப்பு சபையில் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு சீனா தடையாக இருந்தது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கூறினர் அமெரிக்காவும் சீனாவும் பாதுகாப்பு அமைதி ஆகியவற்றை உறுதி செய்ய இணைந்து செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர் சர்வதேச பாதுகாப்பு விஷயத்தில் உலக நாடுக்களின் இலக்கை எட்டுவதற்கு சீனா முழு ஒத்துழைப்பு தரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தாா் ஐநா பாதுகாப்பு சபையின் நிலைப்பாட்டை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு சீனாவுக்கு உண்டு என்றும் அமெரிக்க அதிகாரி கூறினார் ஜெர்மனும் ஐரோப்பிய யூனியனில் பயங்கரவாதி மசூத் அசாரை சா்வதேச தீவிரவாதி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பாகிஸ்தான் தனது சொந்த மண்ணில் செயல்பட்டு வரும் தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக உறுதியான மற்றும் நிலையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் நிலைப்பாட்டை தெரிவித்த வெள்ளை மாளிகையில் மூத்த நிர்வாக அதிகாரி ஜெய் ஷே முகமது லஷ்கரி தொய்பா ஆகிய தீவிரவாத அமைப்புகளின் செயல்பாடுகள் முற்றிலுமாக ஒடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார் இந்தியா மீது தீவிரவாதிகள் மற்றும் ஒரு தாக்குதலை நடத்த நேரிட்டால் பாகிஸ்தான் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்கா அதிகாரி தெரிவித்தார் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத குழுக்கள் மீது இந்தியா நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை குறித்து சிறிது காலத்திற்கு பிறகே முழுமையாக மதிப்பிட முடியும் என்றும் அந்த அதிகாரி கூறினார்

பாகிஸ்தான் மண்ணில் இருந்து தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க அமெிக்கா தமது தோழமை நாடுகளுடன் இணைந்து அந்நாட்டை நிர்பந்திக்கும் என்று அமெரிக்க அதிகாரி கூறினார் நாடு முழுவதும் ஹோலிப்பண்டிகை இன்று உற்சாகமாகக் கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு

நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் உத்தரப்பிரதேசம் மஹாராஷ்ட்ரா ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஹோலிப் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தமிழகத்திலும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் வண்ணப் பொடிகளை தூவியும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகத்துடன் கொண்டாடினர்

இதை தெரிவித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஷ் குமார் ரலண்டனில் உள்ள வெஷ்ட்மின்ஸ்டர் நீதிமன்றம் நீரவ் மோடிக்கு எதிராக பிறப்பித்த கைது வாரண்டை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார் நீரவ் மோடியை வழக்கு விசாரணைக்காக இந்தியா கொண்டுவருவது குறித்து பிரிட்டிஷ் அரசுடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர் கூறினார்

அவரது மறைவு ஈடுசெய்யமுடியாத பேரிழப்பாகும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மறைந்த கனகராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மற்றும் பல அமைச்சர்களும் கட்சி பிரமுகர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக ஆகியோரும் கனகராஜ் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் இன்று மாலை அவரது இறுதிச்சடங்கு நடைபெற்றது

தெற்காசிய கோப்பைக்கான மகளிர் கால்பந்து இறுதிப் போட்டியில் இந்தியா நாளை நேபாளத்தை எதிர்கொள்கிறது நேபாளத்தில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது

நாளை மறுநாள் தொடங்கவுள்ள ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளின் டிக்கெட் கட்டணம் முழுவதும் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் வீரமரணமடைந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் இயக்குநர் தெரிவித்துள்ளார்